தொற்றுக்கானசிகிச்சைஅளிப்பதில் தமிழகம் முன்னோடிமாநிலமாகத் இந்தநோய் திகழ்கிறதுஎன்றுமக்கள்நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்குஉட்பட்டமலைப்பகுதிகளில் இன்றுகனமழைக்குவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பைஅணி இறுதியாட்டத்திற்குமுன்னேறியுள்ளது

பள்ளிளைத் திறப்பதுதொடர்பாகநடைபெறஉள்ளகருத்துக் கேட்பு கூட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

ஸ்கேன் சென்னைஎழும்பூர் அரசுகுழந்தைகள் நலமருத்துவமனையில் வசதியைநேற்றுதொடங்கிவைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலஅரசுமேற்கொண்டஒருங்கிணைந்தநடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்றார் இந்தநோய் தொற்றுபரவல் அதிகரிக்காமல் இருப்பதற்குஅனைத்துதரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெறுவோரின் எண்ணிக்கையும் ஆறு புள்ளிஐந்துசதவீதத்திற்கும் குறைவாகஉள்ளதுசுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உயிரிழப்புகளும் ஒன்று புள்ளிநான்குஒன்பதுசதவீதமாகக் குறைந்துள்ளதுஎன்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையேவெளிநாடுகளிலிருந்துவருபவர்களுக்கான புதியநெறிமுறைகளைமத்தியஅரசுவெளியிட்டுள்ளது

காணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றசர்வதேசமுதலீட்டாளர்கள் மாநாட்டுக்குத் தலைமைவகித்துநேற்றுஅவர் பேசினார்

உற்பத்தித் திறனைமேம்படுத்துவதற்காகபல்வேறுநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்டசீர்திருத்தநடவடிக்கைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் தொழில் முதலீடுசெய்யமுன்வரும் நிறுவனங்களுக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் மத்திய அரசுவழங்கும் என்றும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார் தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் ஆகியமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இன்றுகனமழைக்குவாய்ப்புள்ளதாகசென்னவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்தியா இந்தோனேஷியா இடையேநிலக்கரித்துறைசார்பானஅதிகாரிகள் நிலையிலானபணிக்குழுகூட்டம் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுநடைபெற்றது

கல்லூரிகளைத் திறப்பதற்கானவழிகாட்டுநெறிமுறைகளைபல்கலைக்கழகமானியக்குழுவெளியிட்டுள்ளது

இப்போட்டியில் வெற்றிபெற்றதன் மூலம் மும்பைஅணிநேரடியாக இறுதியாட்டத்திற்குமுன்னேறியுள்ளது இன்றுநடைபெறஉள்ளஎலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் பெங்களூர்அணியைஎதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறஉள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குத் தொடங்குகிறது இப்போட்டியில் வெற்றிபெறும் அணிநாளைமறுநாள் நடைபெறஉள்ள இறுதிப்போட்டிக்கான இரண்டாவதுதகுதிச்சுற்றுஆட்டத்தில் தில்லிஅணியைஎதிர்கொள்ளும் போட்டியில் வெற்றிபெறும் அணிவரும் செவ்வாய்க்கிழமைநடைபெறும் இந்தப் இறுதிப்போட்டியில் மும்பைஅணியைஎதிர்கொள்ளும்

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சர்வதேசசேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன்

இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் புரவ் ராஜா இணைதோல்வியடைந்தது